ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

அரசுத் துறைகள் சிக்கனத்தைக் கடைப்பிடிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார்

சுற்றுச்தழல் அமைதி மற்றும் ஒற்றுமையை பேணிப் பாதுகாக்கும் வகையில் அனைத்து விழாக்களும் அமைய வேண்டியதன் அவசியத்தை மக்களிடையே பிரபலப்படுத்த சமுதாய அமைப்புகள் முன்வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த கேட்டுக்கொண்டுள்ளார்

பண்டிகைக் காலங்களில் அனைத்து நகரங்களிலும் கற்றுச்தழல் பாதிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்த அவர் இதஞல் குழந்தைகளும் வயதானவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவதாகக் கூறிஞர்

தயானந்த சரஸ்வதி பற்றிக் குறிப்பிட்ட திருராம்நாத் கோவிந்த் சமுதாய மற்றும் ஆன்மீக மாற்றங்களுக்கு அவர் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்தார் கல்வி திண்டாமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் ஆகிய முக்கியப் பிரச்சனைகளில் சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கொண்ட நடவடிக்கைகள் தற்போதைய தழலுக்கும் ஏற்புடையதாக உள்ளது என்றுர் அவர் மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த கால சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட சுவாமி தயானந்த சரஸ்வதி முயன்றதாக அவர் குறிப்பிட்டார் மகளிர் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக ஆர்ய சமாஜம் எடுத்துவரும் நடவடிக்கைகளை குடியரசுத் தலைவர் பெரிதும் பாராட்டினுர் நம் நாடு எதிர்நோக்கியுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நன்கு சமாளித்து சர்வதேச அரங்கில் அதற்குரிய இடத்தைப் பெறும் என பிரதமர் திருநரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களின் ஈடுபாடு இருந்தால்தான் அரசின் முயற்சிகள் வெற்றிபெறும் என்று அவர் கூறியுள்ளார்

நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள் என்ற அவர் இந்தியாவில் இளைஞர்கள் தொழில்நுட்பத்தை சிறப்பாகப் பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவதாகக் கூறிஞர்

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வின் மறைவிற்குப் பிறகு திரு எடப்பாடி

டி வி

இதை ஆட்சேபித்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உயர் நீதமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த அமர்வு இரு மாறுபட்ட திர்ப்புகளை வழங்கியது

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திருசத்தியநாராயணன் இன்று திர்ப்பு வழங்கிஞர் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தது செல்லும் என ஜுன் மாதம் வழங்கிய தீர்ப்பை நீதிபதி திருசத்தியநாராயணன் இன்று உறுதி செய்தார் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை அடுத்து

இந்தத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் எப்போது நடைபெற்றாலும் அதை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார்

சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்தத் திர்ப்பு குறித்து திமுக எந்த வித கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அக்கட்சித் தலைவர் திருழுகஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

உயர் நீதிமன்றத்தின் இந்தத் திர்ப்பு தங்களுக்கு பின்னடைவு இல்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் திருடிடி வி தினகரன் கூறியுள்ளார்

ராவத் தெரிவித்துள்ளார்

புதுவை யூனியன் பிரதேசம் கடனில் தத்தளிப்பதால் அரசும் அரசுத் துறைகளும் நீதியை சிக்கனமாகப் பயன்படுத்த வேண்டியத் அவசியத்தை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வலியறுத்தியுள்ளார் நிதப் பற்றாக்குறை நிலவுவதால் அதை கவனமாக செலவிட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் பங்களிப்பாளர்கள் மூலம் முடிக்கக்கூடிய பணிகளுக்கு செலவைத் தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் கடந்த காலத்தில் கடைப்பிடிக்கப் பட்ட முறையையே கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றும் நமது செலவு மற்றும் முதலீட்டில் அக்கறையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் பெரும் தொகையை நாம் இரும்பச் செலுத்தவேண்டிய அவசியம் இல்லாவிட்டால் நம்மிடம் செலவிட போதுமான நிதி இருந்திருக்கும் என்ற அவர் எனவே கடுமையான முடிவுகளை எடுக்கவேண்டிய நிலையில் நாம் இருப்பதாகக் கூறியுள்ளார்

உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் சி பிரிவு ஊழியர்கள் மற்றும் அரசிதழ் பதிவு பெறாத பி பிரிவு ஊழியர்களுக்கும் இந்த போனஸ் கிடைக்கும்

புதுவை அரசின் கார்பொரேஷன் மற்றும் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்குவது குறித்து துணைநிலை ஆளுனர் மற்றும் முதலமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை அடுத்து

சட்டப்பேரவை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் வயிற்றில் ஈரத் துணியைக் கட்டி போராட்டம் மேற்கொண்டனர்

ரேஷன் கடை ஊழியர்களும் தங்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கக்கோரி இன்று போராட்டம் மேற்கொண்டனர் மத்திய அரசு புலனாய்வுக் கழகம் சிபிஐ யை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது என்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதை ஆட்சேபிக்கும் வகையில் இக்கட்சி நாளை தலைமைத் தபால் அலுவலம் முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக அக்கட்சித் தலைவரும் அமைச்சருமான திருநமச்சிவாயம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புலனாய்வுப் பணிகளில் நேர்மையாக செயல்பட்ட சிபிஜ யை பிஜேபி அரசு தற்போது அரசியல் ஆதாயத்திற்காகப் பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நானை நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் திருநாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்துகொள்வார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுவை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க மேலும் காலதாமதம் ஆகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

மேட்டூர் அணைக்கு வரும் நீரளவு கணிசமாகக் குறைந்துள்ளது

இதஞல் பாசனத்திற்கு தடையின்றி நீர் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மிழ்ச்சி அடைந்துள்ளனர்

நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்ததை அடுத்து

கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி பணிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருபிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார்

ஆராய்ச்சிப் பணிகளையும் சுற்றுச் தூழலையும் மேம்படுத்த பிரதமர் திருநரேந்திர மோடி உறுதி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆராய்ச்சிப் பணிகளை சோதனைக் கூடங்களில் மட்டும் மேற்கொள்ளாமல் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களையும் அதில் ஈடுபாடு கொள்ளச் செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப் பட்டிருப்பதாக அவர் கூறினுர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் விழாக்கள் அமைதி மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுன்னார்

புதுவை யூனியன் பிரதேசம் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரசுத் துறைகள் சிக்கனத்தைக் கடைப்பிடிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார்